இது குறித்து உள்துறை இணையமைச்சர் திரு கிஷன் ரெட்டி யூனியள் பிரதேச தலைமைச் செயலாளர் திரு பி வி ஆர் சுப்ரமணியத்திற்கு கடிதம் எழுதியுள்ளார் மத்திய அமைச்சர்களின் ஜம்மு காஷ்மீர் பயணம் குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா விருப்பம் தெரிவித்துள்ளதாக அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் ஜம்மு காஷ்மீரின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு மத்திய அரசு மேற்கொண்டுவரும் நடவடிக்கைகளை அம்மக்களிடம் எடுத்துரைக்கும் வகையில் மத்திய அமைச்சர்கள் அங்கு பயணம் மேற்கொள்ளவுள்ளனர்

அப்போது பேசிய பிரதமர் இந்தியாவும் ஐரோப்பிய யூனியனும் நட்புறவுடன் திகழ்வதாக கூறினார் மார்ச் மாதம் நடைபெறவுள்ள இந்தியா ஐரோப்பிய யூலியன் மாநாட்டை தாம் எதிர்நோக்கி காத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் பருவநிலை மாற்றம் வர்த்தகம் மற்றும் பொருளாதாரம் உள்ளிட்ட துறைகளில் ஐரோப்பிய யூனியனுடன் இணைந்து செயல்பட இந்தியா விரும்புவதாகவும் கூறினார்

இதற்கான ஒப்பந்தம் புதுதில்லியில் நேற்று மத்திய சாலை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இணையமைச்சர் திரு வி கே சிங் சாலை போக்குவரத்து செயவாளர் திரு சஞ்சிவ் ரன்ஜன் ஆகியோர் முன்னிலையில் கையெழுத்தானது

இந்த சுரங்கபாதை மூவம் அனைத்து பருவநிலை காலங்களிலும் சோன்மார்க் கற்றுவா தலத்தை அடைய முடியும் வழக்கமாக குளிர் மற்றும் மழைக் காலங்களில் காகேஞ்சர் பகுதி மூடப்படுகிறது

இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தீபக் குப்தா அனிருதாபோஸ் ஆகியோர் அடங்கிய அமர்வு மத்திய அரசு குஜராத் அரசு தேசிய அதிவேக ரயில் கழக நிறுவனம் ஆகியவற்றக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது நிர்பயா பாலியல் கொலை வழக்கில் குற்றவாளிகள் நான்கு பேருக்கும் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி காலை ஆறு மணிக்கு மரண தண்டளை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று தில்லி நீதிமன்றம் புதிய உத்தரவு பிறப்பித்துள்ளது குற்றவாளிகளில் ஒருவரான முகேஷ் சிங்கின் கருணை மனுவை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நிராகரித்தார்

எனினும் கருணை மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்ததால் தண்டனையை குறிப பிட்ட காலத்தில் நிறைவேற்ற முடியாது என்று தில்லி அரசு உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தது இந்நிலையில் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனையை நிறைவேற்றுவதில் ஏற்பட்ட தாமதத்திற்கு ஆம் ஆத்மி கட்சியே காரணம் என்று பிஜேபி குற்றம்சாட்டியுள்ளது இதனை ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் முதலமச்சருமான திரு அரவிந்த் கெஜ்ரிவால் நிராகரித்துள்ளார் மும்பை குண்டுவெடிப்பில் தொடர்புடைய குற்றவாளி டாக்டர் ஐலீஸ் அன்சாரியை உத்தரப்பிரதேச அரசின் சிறப்பு அதிரடிப்படை கான்பூரில் கைது செய்துள்ளது

நேற்று சரணடைய வேண்டிய அவர் நேற்று முன்தினம் தலைமறைவானார் இத்தகவலை மும்பை காவல் துறையினர் உத்தரப்பிரதேச காவல் துறையினரிடம் தெரிவித்தனர் பின்னர் இவர் பற்றிய தகவல் கிடைத்ததை அடுத்து சிறப்பு அதிரடிப்படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் கைது செய்யப்பட்டு லக்னோ கொண்டுசெல்லப்பட்டதாக உத்தரப்பிரதேச டிஜிபி திரு ஓ பி சிங் கூறினார் வெளிநாட்டு பரிவர்த்தனை சட்டத்தின்கீழ் மும்பை நகராட்சியின் முன்னாள் தலைமை பொறியாளருக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டது அப்போது சட்டவிரோதமாக துபாயில் சொத்து வாங்கியதற்கான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்

அமெரிக்காவில் வசிக்கும் அவருடைய மகளுக்கு நாற்பது லட்சும் ரூபாய் தொகையை மாற்றியது தொடர்பான ஆவணங்களும் கிடைத்ததாக அமவாக்கத்துறையினர் குறிப்பிட்டனர் ஜம்மு காஷ்மீர் மக்களின் நிலம் பாதுகாக்கப்படும் என்றும் அவர்களுக்கான வேலை உறுதி செய்யப்படும் என்றும் துணைநிலை ஆளுநர் திரு கிரீஷ் சந்திர முர்மு கூறியுள்ளார் ஜம்முவில் நடைபெற்ற நகராட்சி கூட்டத்தில் உறுப்பினர்களுடன் பேசிய அவர் இவ்வாறு கூறினார்

பிராந்தியம் மற்றும் சர்வதேச விவகாரம் போக்குவரத்து மற்றும் தீவிரவாதத்தை எதிர்கொள்வது குறித்து திரு ஜெய்சங்கர் ஐரோப்பிய யூனியன் பிரதிநிதியுடன் விவாதித்தார் பின்னர் தென்னாப்பிரிக்க வெளியுறவு அமைச்சருடன் கூட்டு அமைச்சரவைக்குழுக் கூட்டத்தில் திரு ஜெய்சங்கர் பங்கேற்றார் இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர் இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான பாரம்பரிய நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பு புதப்பிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் ஈரான் நாட்டுப் படைகள் தவறுதலாக உக்ரைன் பயணிகள் விமானத்தை சுட்டு வீழ்த்திய பிறகு ஈராள் அமெரிக்கா இடையே ஏற்பட்டுள்ள பதற்றத்தை தவிர்க்குமாறு ரஷ்ய வெளியறவு அமைச்சர் திரு செர்ஜி வாவ்ரவ் இருநாடுகளையும் கேட்டுக்கொண்டுள்ளார் ஈரான் புரட்சிப்படையின் தலைவர் காஸிம் கலைமானியை அமெரிக்கா கொன்றது தவறு என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் கடந்த முப்பது ஆண்டுகளில் முதல் முறையாக சீனாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆறு புள்ளி ஒரு சதவீதமாக குறைந்துள்ளது

மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் போட்டி பெங்களூருவில் நாளை நடைபெறவுள்ளது இதற்கிடையே இந்திய அணியின் முன்னாள் ஆவ்ரவுண்டர் பாபு நட்கர்னி மும்பையில் நேற்று காலமானார்